குடியாத்தம் ஆம்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார்

கண்டனம் தெரிவித்துள்ளன

திருக்கல்யாண வைபவம் இன்று காலை நடைபெறுகிறது

வென்றது வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது நாளை வாக்குப்பதிவு நடைபெறவிருந்த நிலையில் தேர்தலை ரத்து செய்து நேற்றிரவு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது

இதனை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொண்டதை அடுத்து தேர்தலை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் மட்டும் மக்களவைத் தேர்தல் ரத்து செய்யப்படுவது இதுவே முதல்முறையாகும்

பின்னர் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டாலும் குடியாத்தம் ஆம்பூர் சுட்டப்பேரவை இடைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு திட்டமிட்டபடி நாளை நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருமான வரித்துறையினர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் அந்த தொகுதியில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக வருமான வரித்துறை அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் அடுத்தகட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் தேர்தலில் அனைத்துக் கட்சிகளுக்கும் சம்மான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் தேர்தல் ஆணையத்தில் தீவிரமான சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்ட அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே துத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழி தங்கியிருக்கும் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியது ஜனநாயகப் படுகொலை என்று அவர் விமர்சித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் விடுத்துள்ள அறிக்கையில் வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பது பாரபட்சமான நடவடிக்கை என்று கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளை தேர்தல் பணி செய்யவிடாமல் தடுக்கும் நோக்கத்துடன் வருமான வரித்துறையை மத்திய அரசு பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திய பிறகும் அத்துறையை பயன்படுத்துவது ஜனநாயக விரோதமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் ஒருதலைபட்சமான நடவடிக்கை இது என்று கூறியுள்ள மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் திரு ஜவாஹிருல்லா இதுபோன்ற நடவடிக்கையால் தேர்தல் ஆணையத்தின்மீதான நம்பிக்கை மக்களிடம் குறைந்து வருவதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தேர்தல் ஆணையம் நன்கு ஆராய்ந்த பிறகே வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தலை ரத்து செய்துள்ளது என்று அஇஅதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு

ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழி தங்கியிருந்த இல்லத்தில் நேற்றிரவு வருமான வரித்துறையினர் திடர் சோதனை நடத்தினர் வருமான வரித்துறை உதவி ஆணையர் தலைமையில் பத்து பேர் கொண்ட குழுவினர் சுமார் இரண்டரை மணிநேரம் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் இதன்பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி களிமொழி இந்த சோதனையில் பணமோ ஆவணங்களோ கைப்பற்றப்படவில்லை என்று கூறினார் தம்மை நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்கட்சிகளை பயமுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்ற செயல்களில் மத்திய அரசு ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் தேனி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டியில் ஒரு மருந்துக் கடையிலிருந்து ஏராளமான பணத்தை தேர்தல் ஆணைய பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் அடங்கிய குழுவினர் நேற்று பறிமுதல் செய்தனர் முன்னதாக இந்தக் கடையில் சோதனை நடத்த இக்குழுவினர் சென்றபோது சிலர் தடுத்ததாகவும் அவர்களை களைக்க காவல்துறையினர் வானத்தை நோக்கி கட்டு எச்சரித்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி பல்லவி பல்தேவ் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகம் உள்ளிட்ட இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் அனைத்து மாநிலங்களிலும் பிரச்சாரம் செய்வதற்கான காலக்கெடு நேற்று மாலையுடன் முடிவடைந்ததை அடுத்து மின்னனு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக தேர்தல் விளம்பரம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது திரைப்படம் தொலைக்காட்சி வாயிலாகவோ அல்லது இதுபோன்ற ஊடகங்கள் வாயிலாகவோ பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுவோருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத்தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்ககம் அறிவித்துள்ளது

மாணவர்கள் பள்ளிகளில் சமர்ப்பித்த கைபேசி எண்ணுக்கும் தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும்

இணையதளம் வழியாக நேரடியாகவும் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்தகொள்ளலாம்

மகாவீர் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மனித வாழ்வு மேன்மையுற பகவான் மகாவீரர் போதித்த அகிம்சை சத்தியம் திருடாமை பற்றற்று இருத்தல் போன்ற உயரிய நெறிகளை மக்கள் கடைபிடித்து வாழ்ந்தால் உலகில் அமைதி நிலவி அன்பு செழித்தோங்கும் என்று அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செயதியில் கூறியுள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் கந்தரேஸ்வரர் திருக்கல்யான வைபவம் இன்று காலை நடைபெறுகிறது இதில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் எல்ஈடி திரைகள் மூலமாக திருக்கல்யாண காட்சியை காண்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சிக்காக வைகை அணையிலிருந்து நேற்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

இதனிடையே மதுரையில் சித்திரை திருவிழாவின்போது கள்ளழகர் செல்லும் இடத்தை செயலி மூலம் அறிந்து கொள்ள காவல்துறை ஏற்பாடு செய்துள்ளது காவல்துறையில் மதுரைக் காவலன் என்ற செயலியில் ட்ராக் அழகர் என்ற சிறப்பு பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது

இஸ்ரேல் பிரதமராக திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தொடர்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியிடப்படுகிறது

திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்ட ராமர் கோவிலில் ராம நவமி விழாவை ஒட்டி நேற்று கருடசேவை நடைபெற்றது உதகமண்டலத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் ஆண்டு திருத்தேரோட்டம் நேற்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள கூவாகம் கூத்தாண்டவர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற தாலிகட்டும் நிகழ்ச்சியில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டனர்

இன்று ஹைதராபாதில் நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன